இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு

நோட்டீஸ் அனுப்பிய விவகாரம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது ஒடிசா மாநிலத்தில் ஃபோனி புயலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் திரு

மோடி இன்று பார்வையிடுகிறார்

பட்டம் வென்றனர்

அணிகள் வெற்றிபெற்றன

காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி ஆகியோர் போட்டியிடும் அமேதி உள்துறை அமைச்சர் திரு

அஇஅதிமுக திமுக மற்றும் அதன் கூட்டணிக் கட்சித் தலைவர்கள் திருப்பரங்குன்றம் ஒட்டப்பிடாரம் அரவக்குறிச்சி சசூலூர் ஆகிய தொகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு

பன்னீர்செல்வம் நேற்று ஒட்டப்பிடாரம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் மக்கள் நலனுக்கான பல்வேறு திட்டங்களை அஇஅதிமுக அரசு செயல்படுத்தியிருப்பதாக அப்போது அவர் தெரிவித்தார் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் சூலூர் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் மக்கள் நலனில் எப்போதும் அக்கறை கொண்ட கட்சியாக திமுக இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தொகுதி இடைத் தேர்தலில் திமுக வெற்றிபெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் அஇஅதிமுக அரசு பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியிருப்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறினார் மத்திய மாநில அரசுகள் மக்கள் விரோத போக்கினை கடைபிடிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு கே எஸ் அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் நீட் பிரச்சினையில் காங்கிரஸ் தெளிவான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மத்தியில் ஆட்சிப் பொறுப்பு வகித்து வரும் பிஜேபி சாதனைகளை சொல்லி வாக்கு கோராமல் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்திக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை பரப்பி வருவதாகவும் திரு அழகிரி குறை கூறினார்

ரத்ன சபாபதி திரு கலைச்செல்வன் ஆகியோர் தாக்கல் செய்துள்ள இந்த மனு உச்சநீதிமன்ற் தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கேகோய் தலைமையிலான அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வருகிறது கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறி கொறடா கொடுத்த புகாரின் அடிப்படையில் திரு ரத்னசபாபதி

கலைச்செவன் திரு பிரபு ஆகியோருக்கு பேரவைத் தலைவர் திரு தனபால் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜடிசா மாநிலத்தில் ஃபோனி புயலினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இன்று பார்வையிடுகிறார் விமானம் மூலம் பாதிப்புகளை பார்வையிடும் அவர் பின்னர் புவனேஷ்வரில் மீட்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தமிழகத்தின் சிப்பிபாரை டாபர்மேன் பாமோரின் கோஷ்டன் ரெட்ரீவர் என்ற வரிசையில் இந்த ஆண்டு முதன்முறையாக பிரான்ஸ் நாட்டின் இனமானபிஷான் பிரிஸ் உள்ளிட்ட நாய்கள் பங்கேற்றன நாய்களின் கீழபடிதல் கட்டளையை ஏற்று செயல்படும் ஆற்றல் மோப்ப சக்தி மற்றம் ஒய்யாரமாக நடந்து வருவது என பல்வேறு தேர்வுகள் நடத்தப்பட்டன இந்த ஆண்டின் கண்காட்சியில் சிறந்த டாபர்மேன் நாயும் சிறந்த நாய் குட்டிக்கான கோப்பை சைபீரியன் ஹஸ்கி என்ற நாய்க்கும் சிறந்த நாய் இனத்திற்கான கோப்பை கோம்பை என்ற நாய் இனத்திற்கு வழங்கப்பட்டது உதகையிலிருந்து மயில்வாகணன் வேலூர் மாவட்டத்தில் நேற்றிரவு இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்தது இதன் காரணமாக கோடை வெப்பம் தனிந்து குளிர்ந்த காற்று வீசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

சத்திஷ்கரின் ராய்ப்பூரில் உள்ள எஃஃகு தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட தீர்விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் நான்கு பேர் காயமடைந்தனர் இலங்கையில் நேரிட்ட தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தை அடுத்து விசா விதிமுறைகளை அந்த நாட்டு அரசு கடுமையாக்கியுள்ளது

நாகை மாவட்டம் ஆறுகாட்டுத்துறையிலிருந்து இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்த முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர் திண்டுக்கல் மாவட்டம் மச்சூர் அருகே நேற்று நேரிட்ட சாலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார்

ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவ்ரவ் கோஷல் மற்றும் ஜோஷ்னா சின்னப்பா பட்டம் வென்று வரலாற்றுச் சாதனை படைத்துள்ளனர்

ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் ஒற்றையர் பட்டங்களை இந்தியா கைப்பற்றுவது இதுவே முதல்முறையாகும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி ப்ளே ஆப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது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

இதில் வெற்றிபெறும் அணி நேரடியாக இறுதிப்போட்டிக்கு முன்னேறும்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 எலிமினேட்டர் சுற்றில் தில்லி அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது